நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞசல் செய்யும் இதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பொதுவாழ்வில் நற்பண்புகள் குறைந்துவருவது குறித்து குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு கவலை தெரிவித்துள்ளார் ஐதரபாத்தில் முன்னாள் பிரதம் அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவு கொற்பொழிவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசியலை தூய்மைப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் அரசியல்வாதிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் சூழல் ஏற்படும் என்றார் அரசியல்வாதிகள் நன்னடத்தையுடன் செயல்படுவதை சம்பந்தப்பட்ட கட்சிகள் உறுதி செய்ய வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தினார் கட்சிதாவல் தடை சட்டத்தை மேலும் கடுமையானதாகவும் வலிமை மிக்கதாகவும் மாற்றுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கவர்ச்சிகரமான திட்டங்களில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு நீண்டகால மற்றும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் கவனம் செலுத்துமாறும் அரசியல் கட்சிகளை திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டார்

புதிய வேளாண் சுட்டங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மத்திய அரசுடன் மீண்டும் பேச்சுவார்தை நடத்த முடிவு செய்துள்ளனர்

போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளும் ஒருமனதாக இந்த முடிவை மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இங்கிலாந்தில் உருமாற்றம் அடைந்துள்ள கொரோனா தொற்று

நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு வினோத் பால் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமை இயக்குனர் திரு பல்ராம் பார்கவ் ஆகியோர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது இங்கிலாந்தில் இருந்து இந்தியா வந்த பயணிகளை தொடர்ந்து கண்காணித்து

இதுகுறித்து நேற்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் தமிழகத்தில் இத்தொற்று நுழைந்துவிடமால் கண்காணிப்பது மிக மிக அவசியம் என்றார் எந்த வகையிலும் தொற்று நுழைந்துவிடாதபடி பரிசோதனைகளை தீவிரப்படுத்துவதுடன் உயிரிழப்பு இல்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தலைமைச் செயலாளா் கேட்டுக்கொண்டுள்ளாா் கோவை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவை நரசிம்மன்நாயக்கன்பாளையத்தில் அம்மா மினி கிளினிக்கை திறந்துவைத்து பேசிய அவா் இதற்கான அரசாணை ஒருவாரத்திற்குள் வெளியிடப்படும் என்றார் சென்னைக்கு பிறகு கோவையில் தான் அதிக அளவிலான பாலங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் இதன்மூலம் விபத்துகள் குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கான நலத்திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதியில் பல்வேறு அரசு திட்டப்பணிகளை தொடங்கிவைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் கோவிட் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையிலேயே பொங்கல் பரிசுத்தொகை உயர்த்தி வழங்கப்படுவதாக கூறினார் அம்மா மினி கிளினிக்குகள் கிராமப்புற மக்களுக்கு பேருதவியாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் நீர் மேலாண்மை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடியாக திகழ்கிறது என செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார்

கோவில்பட்டி பகுதியில் புதிதாக செவிலியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்படவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசாகவும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை செயல்படுத்தும் அரசாகவும் அ இ அ தி மு க அரசு திகழ்கிறது என ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் திருவள்ளுர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பேசிய அவர் திருவள்ளுர் காஞ்சிபுரம் செங்கற்பட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு உதவும் வகையில் ஏராளமான தடுப்பணைகள் கட்டப்பட்டு மழைநீர் சேமிக்கப்படுவதாக கூறினார் புதிதாக மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பணை கட்டுமானப் பணிகள் விரைவில் முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அத்தியூரில் வெள்ளாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை சட்டத்துறை அமைச்சள் திரு சி வி சண்முகம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்

இதன் காரணமாக விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் குடிநீர் பிரச்சினையும் தீர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் குடிமராமத்து பணிகள் செயல்படுத்தப்பட்டதன் விளைவாக தமிழகத்தில் உள்ள ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர் நிலைகளில் தண்ணீர் நீரம்பியுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் குன்னத்தூரில் இலவச மருத்துவமுகாமை தொடங்கிவைத்து பேசிய அவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் உட்பட சுகாதாரத்துறையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் முன்னாள் மத்திய அமைச்சா் திரு கடம்பூர் ஜனார்த்தனன் வயது முதிா்வு காரணமாக தூத்துக்குடியில் நேற்று காலமானார்

கடம்பூர் ஜனார்த்தனன் மறைவுக்கு அ இ அ தி மு க ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

சிறுகதை எழுத்தாளரான கடம்பூர் ஜனார்த்தனின் ஒடும் ரயிலில் ஒருவன் என்ற சிறுகதை ஆனந்த விகடன் இதழில் சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றது குறிப்பிடத்தக்கது உலக அளவிலும் தேசிய அளவிலும் ஏற்படக்கூடிய சவால்களை மாணவர்கள் வெற்றிகரமாக எதிர்கொண்டால் புதிய உலகை உருவாக்க முடியும் என இஸ்ரோ தலைவர் திரு கே சிவன் தெரிவித்துள்ளாா் சென்னை அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் நிலையான சமத்துவம் மற்றும் வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்ட நாடாக இந்தியா உள்ளது என்றார் பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து செயல்பட்டால் தொழில்நட்ப பரிமாற்றம் மூலம் திறன்மிக்க வேலைவாய்ப்புகளை பெருமளவில் உருவாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இஸ்ரோவில் அடுத்த பி எஸ் எல் வி ராக்கெட் தயாரிப்பு ஸ்டாாட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து தயாரிக்கப்படும் என்றும் திரு சிவன் தெரிவித்தார் இங்கிலாந்தில் உருமாற்றம் அடைந்த கொரோனா தொற்று பரவி வருவதை அடுத்து நாளை முதல் வெளிநாட்டினர் ஜப்பான் வருவதற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று கத்தார் செல்கிறார் புல்லட் ரயில் திட்டத்தை மகாராஷ்டிரா மாநில அரசுடன் இணைந்து செயல்படுத்த ரயில்வே துறை விரும்புவதாக ரயில்வே வாரியத்தின் தலைவர் திரு வினோத் குமார் யாதவ் கூறியுள்ளார் கடலூர் மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் விதமாக ஆடு மற்றும் கோழி குஞ்சுகளை தொழில் துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் வழங்கினார்

மெல்பெர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் கேரளா அணி ஐதரபாத் அணியை எதிர்கொள்கிறது